திரு எடப்பாடி பழனிசாமி நாளை புறப்படுகிறார் ஒவ்வொரு மாவட்டத்திலும் ஒரு சமுதாய வானொலி இயங்குவது உறுதி செய்யப்படும் என்று மத்திய அரசு தெரிவித்துள்ளது

திறந்தவிட முதலமைச்சர் திரு எடப்பாடி பழனிசாமி உத்தரவிட்டுள்ளார்

விடுவிக்கப்பட்டுள்ளனர்

பி வி சிந்து பிரதமர் திரு நரேந்திரமோடியை சந்தித்து வாழ்த்து பெற்றார் இனி விரிவான செய்திகள் தமிழ்நாட்டில் தொழில்தொடங்க வெளிநாட்டு தொழில்மனைவோர்களை ஈர்ப்பதற்காக முதலமைச்சர் திரு எடப்பாடி பழனிசாமி இங்கிலாந்து அமெரிக்கா ஐக்கிய அரபு நாடுகளுக்கு அரசமுறை பயணமாக நாளை சென்னையிலிருந்து புறப்படுகிறார் முதலில் லண்டன் செல்லும் முதலமைச்சா் அங்கு மருத்துவர்கள் மற்றும் மருத்துவப் பணியாளர்களின் பணித்திறனை ஆய்வு செய்கிறார் பின்னர் சர்வதேச மனிதவள மேம்பாட்டு நிறுவனம் லண்டன் கிங்ஸ் கல்லூரி மருத்துவமனையின் கிளை தமிழகத்தில் தொடங்குவது தொடர்பாகவும் புரிந்துணர்வு ஒப்பந்தங்களில் ஒன்றை முதலமைச்சா் கையெழுத்திடுகிறார் லண்டன் தொழில் முதலீட்டாளா்களை சந்திக்கும் நிகழ்ச்சியிலும் அவா் கலந்து கொள்கிறாா் சூரியசக்தி காற்றாலை மின் உற்பத்தி நிறுவனங்களை பார்வையிடும் முதலமைச்சர் இங்கிலாந்து நாட்டின் நாடாளுமன்ற உறுப்பினர்களையும் சந்தித்து பேசுகிறார் அடுத்த மாதம் இரண்டாம் தேதி நியுயாா்க் செல்லும் திரு எடப்பாடி பழனிசாமி அங்கு அமெரிக்காவில் வசிக்கும் தமிழ் தொழில்முனைவோா் அமெரிக்க தொழில் முனைவோா்களுடன் கலந்துரையாடுகிறாா் பின்னர் துபாய் செல்லும் முதலமைச்சள் ஐக்கிய அரபு எமிரேட்ஸ் அரசின் தொழில் முனைவோர் கூட்டமைப்பு ஏற்பாடு செய்துள்ள கூட்டத்தில் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டு உரையாற்றுகிறா் மூன்று நாடுகளில் இரண்டுவார காலம் அரசுமுறை பயணத்தை முடித்துக்கொண்டு அடுத்த மாதம் பத்தாம் தேதி முதலமைச்சர் தமிழகம் திரும்புகிறார் நாட்டில் உள்ள ஒவ்வொரு மாவட்டத்திலும் குறைந்தது ஒரு சமுதாய வானொலியாவது இயங்குவது உறுதி செய்யப்படும் என மத்திய தகவல் ஒலிபரப்புத்துறை செயலர் திரு அமித் காரே தெரிவித்துள்ளார் புதுதில்லியில் இன்று தொடங்கி மூன்று நாள் நடைபெறும் தேசிய சமுதாய வானொலி சம்மேளனத்தின் தொடக்க கூட்டத்தில் பேசிய அவர் உள்ளுர் மக்கள் தங்களை கற்றி நடைபெறும் பல்வேறு சமூக மேம்பாட்டு விஷயங்கள் குறித்து அறிந்துகொள்ள சமுதாய வானொலிகள் பயன்படும் என்று தெரிவித்தார் ஊரக பகுதிகளுக்கு என்ன தேவையோ அவற்றை கொண்டுசேர்ப்பதில் சமுதாய வானொலிகள் முக்கிய பங்காற்றுவதாக அவர் தெரிவித்தார் மத்திய தகவல் ஒலிபரப்பு அமைச்சகம் ஏற்பாடு செய்துள்ள இந்த கூட்டத்தில் நாடு முழுவதிலுமிருந்து சமுதாய வானொலிகளின் பிரதிநிதிகள் கலந்துகொண்டுள்ளனர் அரசின் நலத்திட்ட உதவிகளை பெறுவதற்கு பொதுமக்கள் முதலமைச்சரின் சிறப்பு மக்கள் குறைதீர்வு திட்ட முகாம்களை பயன்படுத்திக் கொள்ளுமாறு மாநில ஊரக தொழில்துறை அமைச்சர் திரு பெஞ்சமின் கேட்டுக் கொண்டுள்ளார்

கிராம பேரூராட்சி மற்றும் நகராட்சி பகுதிகளில் உள்ள மக்கள் நேரடியாக துறைசார்ந்த அலுவலர்களிடம் தங்களது கோரிக்கை மனுக்களை இந்த முகாமில் அளிப்பதற்கு ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளதாகவும் இகனால் இடைத் தரகர்கள் இல்லாமல் நலத்திட்ட பயன்களை விரைவாக பெற்றுக் கொள்ளலாம் என்றும் திரு பெஞ்சமின் கூறினார் மேட்டுர் அணையில் இருந்து புள்ளம்பாடி மற்றும் புதிய கட்டளை மேட்டு கல்வாய்களில் நாளை முதல் கண்ணீர் முதலமைச்சர் திறந்தவிட திரு எடப்பாடி பழனிசாமி உத்தரவிட்டுள்ளார்

இதேபோன்று தேனி மாவட்டம் கம்பம் பள்ளத்தாக்கு பெரியாறு பிரதான கால்வாய் பாசனத்திற்காக நாளை மறுநாள் முதல் வைகை அணையில் இருந்து தண்ணீர் திறந்துவிடவும் முதலமைச்சர் உத்தரவிட்டுள்ளார்

விவசாயிகள் தண்ணீரை சிக்கனமாக பயன்படுத்துமாறு முதலமைச்சர் திரு எடப்பாடி பழனிசாமி இன்று வெளியிட்டுள்ள அறிக்கையில் கேட்டுக் கொண்டுள்ளார் தூத்துக்குடி ஸ்டெர்வைட் ஆலைக்கு எதிரான போராடத்தின்போது நடைபெற்ற துப்பாக்கிச் சூடு சுப்பவம் தொடர்பாக விசாரணை நடத்திய ஒய்வுபெற்ற நீதிபதி திருமதி அருணா ஜெகதீசன் தலைமையிலான விசாரணை ஆணையம் இதுவரை நடத்திய விசாரணை தொடர்பான விவரங்களை தாக்கல் செய்யுமாறு சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது ஸ்டெர்லைட் ஆலை மூடப்பட்டதை எதிர்த்து வேதாந்தா நிறுவனம் தாக்கல் செய்த மனு நீதிபதிகள் திருமதி பவானி சுப்பராயன் திரு சிவஞானம் ஆகியோர் கொண்ட அமர்வில் இன்று விசாரணைக்கு வந்தபோது சிபிஐ தரப்பில் மேற்கொள்ளப்பட்டு வரும் விசாரணை குறித்த விவரங்கள் தாக்கல் செய்யப்பட்டன

அவர்களை ஊர்காவல்துறை நீதிமன்றம் மீண்டும் இதபோல நடந்துகொள்ளக் கூடாது என எச்சரித்து விடுதலை செய்தது

அவர் ஆஜராக தவறினால் படகு நாட்டுடமையாக்கப்படும் என்று நீதிமன்றம் தெரிவித்துள்ளது விடுவிக்கப்பட்ட மீனவர்கள் அடுத்தவாரம் நாடு திரும்புவார்கள் என எதிர்பார்க்கப்படுகிறது நாமக்கல் மாவட்டத்தில் மத்திய அரசின் திறன்மேம்பாட்டு பயிற்சி நிறுவனம் மூலம் இளைஞர்கள் மற்றும் மகளிருக்கு சுயவேலை வாய்ப்புக்கான பயிற்சிகள் அளிக்கப்பட்டு முன்னோடி வங்கிகள் மூலம் கடனுதவியும் பெற்றுத்தர நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது நாமக்கல்லில் உள்ள மத்திய அரசின் திறன் மேம்பாட்டு பயிற்சி மையத்தின் இயக்குநர் திரு கண்ணன் கிராமப்புற பெண்கள் மற்றும் இளைஞர்கள் வேலை வாய்ப்பு பயிற்சி பெற்று பயனடைந்துள்ளதாக தெரிவிக்கிறார்

திருவள்ளுர் மாவட்டத்தை பசுமை மாவட்டமாக மாற்றும் வகையில் மரக்கன்றுகள் நடும் விழாவை ஆட்சியர் திருமதி மகேஸ்வரி ரவிக்குமார் இன்று தொடங்கி வைத்தார் பெரம்பலூர் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் நாளை மறுநாள் விவசாயிகள் குறைதீர்க்கும் கூட்டம் நடைபெற உள்ளது அரியலூர் மாவட்ட விவசாயிகள் தங்களுக்கான ஒய்வுதிய திட்டத்தில் இணைந்து பயன்பெறுமாறு மாவட்ட ஆட்சியர் கேட்டுக் கொண்டுள்ளார் வேளாங்கண்ணி புனித ஆரோக்கிய அன்னை ஆண்டு பெருவிழா நாளை மறுநாள் கொடியேற்றத்துடன் தொடங்குகிறது

பிரதமர் திரு நரேந்திரமோடி வெளியிட்டுள்ள டுவிட்டர் செய்தியில் தங்கப் பதக்கம் வென்றுள்ள பேட்மிண்டன் வீராங்கனை பி வி சிந்து இந்தியாவிற்கு பெருமையையும் மகிழ்ச்சியையும் கொண்டு வந்திருப்பதாக தெரிவித்துள்ளார் அமெரிக்க ஓபன் டென்னிஸ் போட்டியின் ஆடவர் ஒற்றையர் பிரிவு முதல் சுற்று ஆட்டத்தில் இந்தியாவின் சுமித்நாகல் தோல்வியடைந்தார்